குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் நாளை உரையாற்றுகிறார்

தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா்

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது நடப்பு ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் நாளை உரையாற்றுகிறார் பொருளாதார ஆய்வறிக்கையும் நாளை சமர்ப்பிக்கப்படுகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறார் இரண்டு கட்டங்களாக இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது

இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் முன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத் தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குடியுரிமை திருத்த சுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் பேசினார் உறுப்பினர்களின் கருத்துக்களையும் ஆவோசனைகளையும் தாம் வரவேறபதாகவும் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து விவாதிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் நிதியாண்டின் தொடக்கத்தில் நாட்டின் பொருளாதாரம் குறித்த விவாதங்கள் இடம்பெறுமானால் அரசுக்கு அது பேருதவியாக இருக்கும என்றும் நாடு வளம்பெற அது வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் கூட்டத்தொடரை பயனுள்ளதாக்குவதற்கு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று பிரதமர் வேண்டுகோள்விடுத்தார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா வும் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைபா நாயுடுவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெறுவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் காந்தியின் கொள்கையை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் காந்தியடிகள் பின்பற்றிய அகிம்சை அன்பு மற்றும் அமைதி இன்றளவும் உலக அளவில் ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உள்ளது என்று குயடிரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா் காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் புதிய இந்தியாவை படைப்போம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு காந்தியடிகளின் கொள்கைகள் ஈர்ப்பு சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டில் சர்வசமய பிரார்த்தனை இன்று நடைபெற்றது குஜராத்தின் அகமதபாத்தில் உள்ள சபர்மதி ஆஸ்ரமத்திலும் சர்வசமய பிரார்த்தனை நடைபெற்றது மகாத்மா காந்தி பிறந்த இடமான போர்பந்தரிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரத்ததான முகாம்குளும் நடைபெற்றன மகாத்மா காந்தியின் நினைவு தினம் தியாகிகள் தினமாகவும் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஓ பள்ளீர்செல்வம் அமைச்சா்கள் உயரதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலக ஊழியர்கள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச்சிலைக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சா் துணை முதலமைச்சா் அமைச்சா்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் இன்று தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினமாகவும் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மாவட்ட நிர்வாகங்களின் சார்பில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகளும் நடைபெற்றன சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள பகுதிகளிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக இரன்டு விமானங்களை இயக்குவதற்கு அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் கொரோனா வைரஸ் எச்சரிக்கையை அடுத்து நாடு முழுவதும் முக்கிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சீனாவிலிருந்து இந்தியா வந்த கேரளாவை சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மதுரை அரசு மருத்துவக் கல்லூரில் உள்ள செவிலியர் பள்ளியில் ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விப் பிரிவு கட்டிடம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அனையில் இருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

வலைதளங்களில் வெளியிடப்படும் ஆபாசமான அவதூறான விம்சனங்களை பதிவு சுழக செய்பவர்களை கண்டறிய இரண்டு மாதத்திற்குள் சிறப்புப் பிரிவை அமைக்க தமிழக காவல்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நடைமுறையும் இல்லை என்றும் இதனை கட்டுப்படுத்த தவறினால் கனி நபர்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் எனவே இத்தகையவர்கள் மீது கருணை காட்ட முடியாது என்றும் கூறினா் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பாதுகாப்பான உணவை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் தர நிர்ணய ஆணையத்தின் தலைவர் திருமதி ரீட்டா டியோசியா தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் இது தொடர்பான பயிற்சியை தொடங்கிய வைத்து பேசிய அவர் பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்களை அடைக்கும் நடைமுறையை கட்டுப்படுத்த இந்திய உணவுப்பதள தொழில்நுட்ப கழகத்துடன் புரிந்துணா்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினாா் கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதத்தின் தரத்தை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கெரிவித்தார்

இலங்கை பிரதம் திரு மகிந்தா ராஜபக்சே ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகளுக்கான மறைமுகத் தேர்தல் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக வை சேர்ந்த திலகவதி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு தறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறவிருந்த மறைமுக தேர்தல் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் பகுதியில் இன்று ஜல்லிக்கட்டுப் போட்டி நடைபெற்றது

ஒன்பதாவது சுற்றின் முடிவில் ஏழு புள்ளிகளுடன் ஐந்து பேர் முதலிடத்தில் உள்ளனர் ப்ரக்பானந்தா கார்த்திகேயன் ஆரியன் சோப்ரா அதிபன் ஆகியோர் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளன்

இந்தியா நியுசிலாந்து இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது பீரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் மும்பை அணி இன்று வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது